ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி சென்னைஅணிகள் மோதுகின்றன

மாவட்டங்களிலிருந்துமேலும் சிலவேட்பாளர்கள் குறித்தவிவரங்கள் வந்தவன்ணம் உள்ளன

மனுக்களைதிரும்பப்பெறவரும் வெள்ளிக்கிழமைகடைசிநாளாகும்

ஒரேசின்னத்தைபலசுயேச்சைவேட்பாளர்கள் கேட்டால் குலுக்கல் மூலம் சின்னம் யாருக்குஎன்பதுமுடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அம்மாமக்கள் முன்னேற்றக் கழகத் தைவர் திருதினகரன் குழுவுக்கானபிரஷர் குக்கர் சின்னத்தைதேர்தல் சின்னமாகஅறிவிக்கமுடியாதுஎன்றுஉச்சநீதிமன்றம் இன்றுகூறியுள்ளது தேர்தல் ஆணையம் தமதுகட்சிக்குக்கர் சின்னம் ஒதுக்கவேண்டும் என்றுதிரு டி டிவிதினகரன் தாக்கல் செய்தமனுவை உச்சநீதிமன்றம் இன்றுநிராகரித்தது உச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் கோகோய் அடங்கியஅமர்வு பொதுதேர்தல் சின்னத்தைஒதுக்குமாறுதேர்தல் ஆணையத்திற்குஉத்தரவிட்டுள்ளது இதன் காரணமாக திரு டி டிவிதினகரனின் கட்சிக்குஅரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதாகஎண்ணக்கூடாதுஎன்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவதுதிருச்சிமக்களவைத் தொகுதி

தேர்தல் நடத்தைகண்காணிப்பு குழுவினர் வகைகுளம் சுங்கச்சாவடிஅருகேசோதனையில் ஈடுபட்டிருந்தபோதுகப்பாக்கியைபறிமுதல் செய்ததோடு அதன் உரிமையாளர் கைதுசெய்யப்பட்டு புதுக்கோட்டைகாவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் கோவில்பட்டிஅருகேதெற்குதிட்டான் குளத்தில் ஆவணங்கள் இன்றிஎடுத்துச் செல்லப்பட்டஒருலட்சம் ருபாய் மதிப்பிலானஆடைகளையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்

அரியலூரில் சிவிஜில் செயலி மூலம் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தவிழிப்புணர்வு முகாம் இன்றுநடைபெற்றது நாறுசதவீதவாக்குப்பதிவைவலியுறுத்திநூதனமுறையில் அஞ்சல் அட்ளட மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிநெல்லைபாளையங்கோட்டைதபால் அஞ்சல் நிலையத்தில் இன்றுநடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் அனுமதியின்றிவைக்கப்பட்டிருந்தஅரசியல் கட்சிகளின் கொடிக் கம்பங்கள் அகற்றப்பட்டுவருகிறது

எமிசாட் என்ற இந்தியசெயற்கைக்கோளும் இதனுடன் அனுப்பப்படுகிறது நாட்டில் உள்ளரடார் கட்டமைப்புகளைகண்காணிப்பதற்காக இந்தசெயற்கைக்கோள் அனுப்பப்படுகிறதுஎன்று இஸ்ரோதெரிவித்துள்ளது

இந்நிகழ்ச்சியில் பள்ளிமாணவர்களிடையேஉரையாற்றியஆளுநர் தேசப்பிதாஅகிம்சைவழியில் போராடிநாட்டுக்குவிடுதலைபெற்றுத் தந்தார் என்றும் உழைப்பின் மகத்துவம் உள்ளுர் தன்னிறைவு உள்ளிட்டஅவரின் சிந்தனைகளைபின்பற்றிநடக்கவேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்

சம்பவ இடத்தைபார்வையிட்டகாவல்துறையினர் மேற்கொண்டுவிசாரணைநடத்திவருகின்றனர்